ஜே

மத்தியில் பி ஜே

பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர்

எல்

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹரியானா மாநிலம் பத்தேஹாபாத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் மத்தியில் மீண்டும் பி ஜே பி ஆட்சி அமைப்பதற்கான சூழல்கள் தெளிவாக புலப்படுவதாகக் குறிப்பிட்டார்

ஜே பி

ஜே பி யின் வெற்றியை உணர்ந்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் இன்று புதுதில்லி ராம்லீலா மைதானத்திலும் தேர்தல் பிரச்சாரக் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இதனிடையே மாற்றத்திற்கான காலம் வந்துவிட்டதாகவும் பி ஜே

குறைந்தபட்ச வருமானத்திற்கு உத்தரவாதமளிக்கும் நியாய் திட்டத்தின் ஆற்றலை அனைவரும் உணர்ந்து வாக்களிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

ராகுல்காந்தி மத்திய பிரதேச மாநிலம் பிந்த் மொரேனா குவாலியர் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் இன்று உரையாற்ற உள்ளார்

உச்சநீதிமன்றம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பி ஜே பி தலைவர் திரு அமித்ஷா மீது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுஷ்மிதா தேவ் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது இம்மனுவை விசாரிக்க மறுத்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இருப்பினும் திரு நரேந்திரமோடியும் திரு அமித்ஷாவும் பிரச்சாரங்களின் போது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக வழங்கப்பட்ட புகாரை நிராகரித்த தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது

பேல் போர் விமான பேர வழக்கில் பிரதமர் திரு நரேந்திமோடிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்தை திரித்துக் கூறியதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பிரமான வாக்குமூலத்தில் நீதிமன்றத்தின் மேல் தான் மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக பி ஜே பி நாடாளுமன்ற உறுப்பினர் மீனாட்சிலெஹி இதுதொடர்பாக திரு ராகுல்காந்தி மீது அவதூறு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்

டெக் பொறியியல் பாடப்பிரிவு கலந்தாய்வு சேர்க்கை தொடர்பாக வெளிவரும் தவறான செய்திகளை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது

எனவே கலந்தாய்வு சேர்க்கைப் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக வெளிவரும் செய்திகளை புறந்தள்ளிவிட்டு விண்ணப்பப் படிவங்களை உரியகாலத்தில் இணையத்தில் பதிவு செய்யுமாறு மாணாக்கரை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்

கொண்டிசெட்டிபட்டு தனியார் பள்ளிவளாகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட துணை ஆட்சியர் திரு

தகுதியிழப்பு செய்யப்பட்ட வாகனங்கள் இம்மாத இறுதிக்குள் ஆய்வுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது

இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பள்ளி செல்லா குழந்தைகள் கண்டறியப்பட்டு சிறப்பு பயிற்சி மையங்கள் மூலம் முறையான கல்வி அளிக்கப்படும் எனவும் அவர் கூறினார்

கும்பகரை மேற்குத் தொடர்ச்சிமலைப் பகுதிகளில் மழைக் காரணமாக தேனி மாவட்டம் கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் அங்கு குளிக்க தடைவிதிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மழை வேண்டியும் உலக நன்மைக்காவும் இன்று வருண யாகம் நடைபெற்றது

விசாகப்பட்டினத்தில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் டெல்லி கேப்பிட்டல்ஸ் சன்ரைசா்ஸ் ஹைதராபாத்தை எதிா்கொள்கிறது

இதில் வெற்றி பெறும் அணி இறுதி போட்டிக்கு தகுதிபெறும்